பிரதமர் திரு நரேந்திரமோடி முப்படைத் தலைவர்களின் நிறைவு நாள் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார்

கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளராக திரு

அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் முப்படைத் தலைவர்களின் நிறைவு நாள் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார் பாதுகாப்பு அமைச்சர் திரு

நாடு முழுவதும் அனைவராலும் ஏற்கத்தக்க வகையில் தரமான முந்துகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஜன் அவுஷதி மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது

சென்னை அண்ணாப் பல்கலைகழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் குடியரசு தலைவரின் வருகையையொட்டி சென்னை விமான நிலையத்தில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதுதொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலையம் ஆளுநர் மாளிகை அண்ணா பல்கலைகழகத்தில் இன்று நடைபெறுகிறது

காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த்குமார் கோவிட் தொற்றால் காலமானதையடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

எடப்பாடியில் முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான இணை திரு எடப்பாடி கே பழனிசாமியும் போடி நாயக்கனூரில் துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு

பன்னீர்செல்வமும் போட்டியிடுகின்றனர் ராயபுரத்தில் திரு

ஜெயக்குமாரும் விழுப்புரத்தில் திரு

வி சண்முகம் ஸ்ரீவைகுண்டத்தில் திரு

சண்முகம் நிலக்கோட்டையில் திருமதி

தேமுதிக அஇஅதிமுக தேமுதிக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இன்றுமாலை நடைபெறும் என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உடனான தொகுதி பங்கீடும் இன்று முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

க

வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுப்பது மற்றும் வேட்பாளர் செலவுகளை கண்காணிப்பதற்காக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள இரண்டு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நாளை மறுநாள் தமிழகம் வர உள்ளனர்

மாநில முதலமைச்சரும் கட்சித்தலைவரான செல்வி மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியிலிருந்து தேர்தலை சந்திக்கிறார்

இதுதொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் வைத்தியநாதன் இதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவுகளின் படி கோரிக்கை மனுக்களும் கோரிக்கை மனுக்கள் மற்றும் மேல்முறையீடுகள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கைகள் எடுக்காததால் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்

சிவராசு தெரிவித்துள்ளார்

இப்பணிகளுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த அறைகளில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படும் என்றார்

பெரம்பலூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை இயக்குவது தொடர்பாக தேர்தல் மண்டல அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் றீவெங்கடப்பிரியா செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்து செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது மதுரையில் வாக்கு எண்ணும் மையமான மதுரை வேளாண்மை கல்லூரியில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திரு அன்பழகன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார்

விக்கெட் இழப்பிற்கு

ரன் எடுத்திருந்தது

தொடர்ந்து விளையாடி வரும் இங்கிலாந்து அணி இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது